செய்துள்ளது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் ரபி பருவ பயிர்களுக்காள குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதிகரிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது

உற்பத்திக்கான செலவை விட அதிக அளவில் இந்த தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் திருராதா மோகன்சிங் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ரபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளது விவசாயிகளின் வருவாயை இருமடங்காக அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கை என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவி சங்கர் பிரசாத் கூறியுள்ளார்

போபால் மற்றும் இந்தூரில் மெட்ரோ ரயில் சேவையை செயல்படுத்தும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

இந்திய ரயில் நிலையங்கள் மேம்பாட்டு கழகத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் ரயில் நிலைய மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூவம் ரயில்வே துறைக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்றும் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவும் மத்திய அமைச்சர் திரு ரவி சங்கர் பிரசாத் செய்தியாளர்களிடம் கூறினார் ரஷ்ய அதிபர் திரு விளாடி மீர் புட்டின் இரண்டுநாள் பயணமாக இன்று மாலை புதுதில்லி வருகிறார்

ஐ நா பொதுச்செயலாளர் திரு ஆன்டனியோ குட்ரஸ் குடியரசுத் தலைவர் மாளிகையில் திரு ராம் நாத் கோவிந்தை சந்தித்தப்போது அவர் இவ்வாறு கூறினார்

பஸ்தர் பகுதியில் தண்டேவாடா எல்லையில் தேடுதல் பணியில் பாதுகாப்புப் படையினர் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு பதுங்கியிருந்த மாவோயிஸ்டுகள் துப்பாக்கியால் கட்டதைத் தொடர்ந்து பாதுகாப்புப் படையினர் திருப்பி சுட்டதில் மூவர் உயிரிழந்தனர்

அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகளை ரத்து செய்யக்கோரி சர்வதேச நீதிமன்றத்தில் ஈரான் வழக்கு தொடர்ந்திருந்தது

இந்த விசாரணை நீதிமன்றத்தின் இணையதளத்திலும் ஐ நாவின் இணையதள தொலைக்காட்சியிலும் நேரடியாக ஒளிப்பரப்பப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் உளவு பார்த்ததாகக் கூறி திரு ஜாதவை அந்நாட்டு அரசு கைது செய்தது அவருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் மரணதண்டனை விதித்து தீர்ப்பளித்த நிலையில் அதை ரத்து செய்யக்கோரி இந்தியா சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது வர்த்தகம் தொடர்பாகவே திரு ஜாதவ் பாகிஸ்தான் சென்றார் என்று இந்தியா வாதிட்டது இதையடுத்து அவரது மரணதண்டனைக்கு இடைக்கால தடை விதித்து சர்வதேச நீதிமன்றம் ஏற்கெனவே உத்தரவிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் சோபோர் நகரத்தில் வணிகர் ஒருவரை தீவிரவாதிகள் கடத்தி சென்றுள்ளனர் யூனிசோ பகுதியைச் சேர்ந்த தவ்சீப் அகமது என்பவர் கடத்திச் செல்லப்பட்டுள்ளதாகவும் அவரை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தார் இதனிடையே பந்திபூரா மாவட்டத்தில் லஸ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதி அமீர் சுல்தான் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மத்தியப்பிரதேச மாநில பிஜேபி தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நியமிக்கப்பட்டுள்ளார் இதே போல் ராஜஸ்தான் மாநில தேர்தல் பொறப்பாளராக மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகரையும் தெலங்கானா மாநில தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டாவையும் கட்சியின் தலைவர் திரு அமித்ஷா நியமித்துள்ளார்

பல்வேறு நாடுகளில் முக்கிய இடங்களில் மகாத்மா காந்தியின் உருவத்தை எல் இ டி விளக்குகள் மூலம் பிரதிபலிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ் குமார் தெரிவித்துள்ளார் சீனா மீது அமெரிக்கா விதித்துள்ள கூடுதல் வரி விதிப்பு நடவடிக்கைகள் அந்நாட்டை கடுமையாக பாதித்துள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த சீனா தற்போது முன்வந்துள்ளது என்று செய்தியாளர்களிடம் அவர் கூறினார் முறையற்ற வர்த்தக நடவடிக்கைகளை அந்நாடு மாற்றி கொண்டால் மட்டுமே பேச்சு எனினும் நடத்தப்படும் என்று திரு டிரம்ப் தெரிவித்தார்

தற்போது அவை மன்னார் நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளன மேலாக இவை முப்பதாண்டுகளுக்கு அங்கு நடைபெற்ற உள்நாட்டு போரின்போது உயிரிழந்தவர்களின் சடலங்களாக இருக்கக்கூடும் என்று தடயவியல் பேராசிரியர் திரு ஆர் சோமதேவா தெரிவித்தார் இவர்கள் எப்போது உயிரிழந்தனர் என்பது குறித்த துல்லியமான காலத்தை அறிந்து கொள்வதற்காக எலும்புக்கூடுகள் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பப்படவுள்ளன இந்த என்றும் திரு சோமதேவா கூறினார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வரும் சனிக்கிழமை முதல் அடுத்த திங்கட்கிழமை வரை தெற்கு கேரள கடற்கரை வட்சத்தீவு குமரிமுனையை ஒட்டியுள்ள தெள்கிழக்கு அரபிக் கடல் பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அரபிக் கடலின் தென்கிழக்குப் பகுதியில் குறைந்த காற்றழுத்தப் பகுதி உருவாகியிருப்பதாகவும் இது நாளை புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது வடமேற்கு திசையில் நகரக் கூடும் என்பதால் மாநிலம் முழுவதும் பரவலாகவும் சில இடங்களில் கனமழையும் பெய்யக் கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ராஜ்கோட்டில் தொடங்குகிறது